வாக்குகள் பதிவாகின

அரசு நிறைவேற்றும் என்று நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாரமன் கூறியுள்ளார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன கடன்களுக்கான வட்டி மானிய திட்ட வழிகாட்டுதலில் மாற்றங்களை மேற்கொள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார்

முடிவு செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள்

விரும்பதகாத சம்பவங்கள் ஏதம் இன்றி அனைத்து தொகுதிகளிலும் சுமூகமான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார்

குடியுரிமை திருத்தச் சட்டம்எந்த ஒரு இந்திய குடிமகனையும் பாதிக்காது எனவும் யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் தமது கருத்தை தெரிவித்துள்ள அவர் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களும் வன்முறை சும்பவங்களும் தரதிருஷ்டவசமானவை என்றும் தமக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தில் விவாதத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் இடமளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் பொது அமைதிக்கும் அரசு சொத்துக்களுக்கும் பாதகம் விளைவிப்பதில் அர்த்தம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைதியை குலைப்பது இந்திய கலாச்சாரத்தின் பகுதி அல்ல என்றும் அவர் தெிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியல் கட்சிகளின் பேராதரவுடன் இந்த சுட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் ஒற்றுமையுடனும் சகோதாரத்துடனும் அமைதியாக வாழ்ந்து வருவதை இந்த சுட்டம் எடுத்துரைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அமைதியை நிலைநாட்ட அனைவரும் முயற்சிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தேசத்தின் வளர்ச்சிக்கு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜி எஸ் டி இழப்பீடு தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்ட உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளாா் பொருளாாதார மாநாடு ஒன்றில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் இயற்கை பேரிடர்களால் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் குறைந்துள்ளதால் இழப்பீடு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவும் நிலைமை விரைவில் சீரடையும் என்பதால் மாநில அரககள் கவலை அடைய தேவையில்லை எனவும் அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலை அதிகரிக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் கடன் வட்டி மானியம் தொடர்பான வழிகாட்டுதலில் மாற்றங்களை ஏற்படுத்த அந்த துறைக்கான அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த மாற்றங்கள் குறைந்த வட்டியில் கடன் பெறவும் உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்கான விருது வழங்கும் விழா புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது

ரானுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் திரு மனோஜ் முகுந்த் நரவானே பொறுப்பேற்க உள்ளார் தற்போது அவர் ராணுவ துணை தலைமை தளபதியாக உள்ளார்

கரங்க தொழிலாளர்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்துகொள்ளப்படக்கூடாது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் சிறந்த பாதுகாப்பு நடைமுறைகளை மேண்கொண்ட கரங்கங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் கலந்துகொண்டு பேசிய குடியரசுத் துணைத் தலைவர் பணியிடங்களில் ஆபத்துகளை குறைக்க தொடர் கண்காணிப்பும் சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதும் அவசியம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் கங்குவார் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்றா் அசாமில் இரவு நேர ஊரடங்கு உட்பட அனைத்து ஊரடங்கு உத்தரவுகளையும் இன்று முதல் முழுமையாக விலக்கிகொள்ள மாநில அரசு முடிவு செய்துள்ளது மாநில நிதி அமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா டிவிட்டரில் இந்த தகவலை தெரிவித்துள்ளா் இன்று முதல் இணையதள சேவைகளுக்கான தடைகள் நீக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் முன்னதாக கவுகாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் அமைதி திரும்பிவருவதாக கூறினார்

குடியுரிமை திருத்தச் சுட்டத்தின் மூலம் கோடி கணக்கான மக்கள் குடியுரிமை பெற்று அசாமில் குடியேற வாய்ப்புள்ளதாக சிலர் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பிவருதாக அவர் குற்றம் சாட்டினார்

இந்தியா ஜப்பான் இடையே கவுகாத்தியில் நடைபெற உள்ள உச்சிமாநாட்டிற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அவர் கூறினார்

அடுத்த ஆறு மாதங்களுக்குள் காலி பணியிடங்களை நிரப்ப அனைத்து துறைகளின் மூத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உத்தரவிட்டுள்ளார் நேற்று மாலை கவுகாத்தியில் நடைபெற்றுள்ள கூட்டத்தில் முதலமைச்சர் இது தொடர்பாக ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார் போர்ச்சுகல் பிரதமர் திரு அண்டோணியோ கோஸ்டோ இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் இந்தியா வருகிறார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார் எஃகு தேவை அதிகரிப்பிற்கு ஊரக பகுதிகளில் அதன் பயன்பாடு அதிகரிப்பது முக்கிய காரணமாக விளங்கும் என மத்திய எஃகு மற்றும் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புது தில்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் அரசு திட்டங்களின் அமலாக்கம் வருவாய் அதிகரிப்பு போன்றவற்றால் ஊரக பகுதிகளில் எஃகு பயன்பாடு உயரும் என்று கூறினார் குறைந்த செலவில் எஃகு உற்பத்தி செய்ய புதிய தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்தார் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் கர்நாடகா முதலமைச்சர் திரு எடியூரப்பாவை பெங்களூரில் நேற்று சந்தித்து பேசினாா்

பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் அந்நாட்டின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வர்த்தகம் தொடர்பாக பேச்சு நடத்தி உள்ளார் இதனிடையே புதிய நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இதில் வெற்றிப்பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கொள்கின்றனர் இதனிடையே ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான புதிய பிரெக்சிட் மசோதா வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தின் அறிமுகம் செய்யப்படும் என்று பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனின் செய்தி தொடர்பாளர் திரு ஜேம்ஸ் ஸ்லாக் கூறியுள்ளார் சூடானில் அமைதி பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களுக்கு விருது வழங்கி ஐ நா கவுரவித்துள்ளது அவர்களின் சிறந்த சேவைக்காகவும் அமைதியை நிலைநாட்டுவதில் நல்ல பங்களிப்புகாகவும் இந்த விருது வழங்கப்படுவதாக ஐ

கூறியுள்ளது

அமைதிபடைக்கு அதிக வீரர்களை வழங்கியுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும்

அனு ஆயுதம் தொடர்பாக வடகொரியா மீன்டும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று வடகொரியாவிற்கான அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்ஃபன் பீகன் வலியுறுத்தியுள்ளார்